மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் இறுதி சடங்குகள் இன்று பிற்பகல் டெல்லி லோதி சாலை மயானத்தில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெற உள்ளன

முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு

தென்மேற்கு வங்க கடலில் நிலைகொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது

புதுதில்லி பிஜேபி தலைமையகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தற்போது வைக்கப்பட்டுள்ள அன்னாரது உடலுக்கு ஏராளமானோர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்

அதன் பின்னர் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச்செல்லப்பட்டு இறுதி சடங்கு லோதி சாலை மயானத்தில் நடைபெறும்

வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோதி உள்ளிட்டோர் இன்று அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அன்னாரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள்

குடியரசு தலைவர் திரு

குடியரசுத்துணைத்தலைவர் திருவெங்கையா நாயுடு தமது இரங்கல் செய்தியில் நாடு ஒருசிறந்த நிர்வாகியையும் நாடாளுமன்ற வாதியையும் ஒரு சிறந்த பேச்சாளரையும் இழந்துவிட்டதாக குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோதி விடுத்துள்ள செய்தியில் அன்னாரது மறைவால் இந்திய அரசியலில் சிறப்பான தருணம் முடிவுக்கு வந்ததாக குறிப்பிட்டார் முன்னாள் குடியரசுத்தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி தமது இரங்கல் செய்தியில் சிறந்த நாடாளுமன்ற வாதியாகவும் வலுவான பேச்சாளராகவும் மனித நேயமிக்க தலைவராகவும் திகழ்ந்த சுஷ்மா சுவராஜ் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்று கூறியுள்ளார்

அமித்ஷா திரு ராஜ்நாத்சிங் திரு ஹர்ஸ் வர்த்தன் பிஜேபி செயல் தலைவர் திரு

நட்டா காங்கிரஸ் தலைவர்கள் திரு ராகுல்காந்தி திரு குலாம் நபி ஆசாத் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலர் திரு சீதாராம் எச்சூரி முன்னாள் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

அவைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு தமது இரங்கல் செய்தியில் கடந்த நான்காண்டு கால அரசியல் வாழ்க்கையில் சுஷ்மா சுவராஜ் ஒரு சிறந்த முன்மாதிரி தலைவராக உருவெடுத்ததாக புகழாரம் சூட்டினார் அன்னாரது மறைவால் மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு சிறந்த தலைவரையும் பேச்சாளரையும் நாடு இழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அதனை தொடர்ந்து உறுப்பினர்கள் மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் எழுந்து நின்று இரண்டு நிமிடங்கள் அனுசரித்தனர்

வெளியுறவு பொறுப்பை மிக வெற்றிகரமாக கையாண்டவர் என்றும் மக்களின் நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக்கொண்டவர் என்றும் கூறியுள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கட்சி பேதமின்றி அனைத்து தலைவர்களிடமும் நல்லிணக்கத்தோடு பழகிய பண்பாளர் என்றும் பெண்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் என்றும் தெரிவித்துள்ளா் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்

பின்னர் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்த தாஸ் தற்போது அறிவிக்கப்பட்ட வட்டி குறைப்பு சமநிலையில் உள்ளதாக கூறினார் வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் கடனுக்கான தேவையும் வளர்ச்சி விகிதமும் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டார் முதலமைச்சர் உணவு தானியம் தமிழகத்தில் உணவு தானிய உற்பத்தி இரண்டு மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சென்னையில் எம்

இந்த அறக்கட்டளைக்கான நில குத்தகை நீட்டிப்பு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநிலத்தில் நடப்பு நிதியாண்டில் இரண்டு லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் நுண்ணீர் பாசன வசதி செய்தி தரப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் அறிவியலாளர் பாரத ரத்னா எம்

சுவாமிநாதன் பேசுகையில் சதுப்பு நில காடுகளின் பாதுகாப்பு கடல் நீர் நிலத்துக்கடியில் உட்புகாமல் கட்டுப்படுத்தவும் உதவுவதாக எடுத்துரைத்தாா்

கருணாநிதி முன்னாள் முதலமைச்சரும் திமுக முன்னாள் தலைவருமான மு கருணாநிதியின் முதல் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது

க ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற குழுத்தலைவர் திரு

பாலு உட்பட ஏராளமான தலைவர்களும் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள்

கோடம்பாக்கம் முரசொலி அலுவலக வளாகத்தில் கருணாநிதியின் சிலை திறப்பு விழா இன்றுமாலை நடைபெற உள்ளது மழை தென்மேற்கு வங்க கடலில் நிலைகொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு

கன்னியாகுமரி மழை கன்னியாகுமரியில் கன மழைக்காரணமாக விவேகானந்தர் பாறைக்கு படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது

பல்வேறு இடங்களில் சாலைகளிலும் மின் கம்பிகள் மீதும் மரங்கல் விழுந்தன

கோவில் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் சுசீந்தரம் றீதானுமாலயசுவாமி அருள்மிகு நாகராஜர் கோவில்களில் நிறை புத்தரிசி வழிபாடு இன்று நடைபெற்றது